முகாம்கள் லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியாவும் சீனாவும் தங்கள் படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன

உள்நாட்டு விமான போக்குவரத்து படிப்படியாக அதிகரிக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறி உள்ளார் முகர்ஜி மிகச் சிறந்த வழக்கறிஞரும் கல்வியாளரும் தேசிய தலைவருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு துணை குடியரசு தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் தங்களது அஞ்சலியை செலுத்தி உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் முழுமையாக இணைப்பதற்கு அயராது பாடுபட்டவர் ஷ்யாமா பிரசாத் என்று துணை குடியரசு தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமது டிவிட்டர் செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார் முகர்ஜியின் எண்ணங்களும் கொள்கைகளும் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு வலிமை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு மோடி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் ஷியாம பிரசாத் புதுச்சேரியில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் லாஸ்பேட்டையில் நேதாஜி சிலை அருகில் கொண்டாடப்பட்டது பிஜேபி மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஷியாம பிரசாத் முகர்ஜியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவரது பிறந்தநாளை ஒட்டி பொது மக்களுக்கு இலவச முகக் கவசங்கள் வழங்கபட்டன ராகுல்காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற கூட்டுக் குழுவின் ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கவில்லை என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா குற்றம் சாட்டி உள்ளார் திரு ராகுல்காந்தி தொடர்ந்து தேசத்தை சோர்வடையச் செய்யும் விதமாகவே பேசி வருகிறார் என்றும் அதே நேரத்தில் ஆயுதப்படையினரின் வீரத்தின் மீது கேள்வி எழுப்பி பொறுப்புள்ள எதிர்கட்சித் தலைவர் என்னவெல்லாம் செய்யக் கூடாதோ அதையெல்லாம் செய்கிறார் என்றும் அவர் கூறி உள்ளார்

அதில் பொருட்கள் வாங்க வரவேண்டிய நேரம் மற்றும் தேதி ஆகியவை இடம் பெற்றிருக்கும்

ஆனால் அதற்கு பல்வேறு பெற்றோர் கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர்

கிரண்பேடி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோக்ய சேது செயலியின் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு எந்திரங்கள் முழு முயற்சியுடன் பாடுபடவேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக ஊடகச் செய்தியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆரோக்ய சேது செயலியால் நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அதற்காக பாராட்டு தெரிவித்த அவர் வில்லியனூர் பல்லூர் நெட்டப்பாக்கம் நெடுங்காடு நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்கள் காரைக்கால் மாஹே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகம் இன்னும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

அவர்கள் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர்

இதையொட்டி லாஸ்பேட்டை விமானநிலைய சாலையில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் திரு

சிவக்கொழுந்து மற்றும் நல அமைச்சர் திரு மு கந்தசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மன்னர்மன்னன் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் மகனும் விடுதலைப்போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மன்னர்மன்னன் புதுச்சேரியில் இன்று பிற்பகல் காலமானார்

புதுச்சேரி வானொலி நிலையத்திலும் பணியாற்றி உள்ளார்